திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

வேளாண் சட்டங்கள் விவசாயிகள் நலனுக்குஎதிரானதுஎனகாங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது புதுவைசட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபிவெற்றிபெறும் என்றுஅக்கட்சிநம்பிக்கைதெரிவித்துள்ளது

அகில இந்தியவானொலியில் இன்றுஒலிபரப்பானமக்களிடையேமனந்திறந்துபேசும் மன்கிபாத் நிகழ்ச்சியில் அவர் இந்தவேண்டுகோளைவிடுத்தார்

பல்லாண்டுகாலமாக மூடப்பட்டிருந்தபொதுக்குளங்களைதூர்வாரி புதப்பிக்கும் பணியில் இவர்கள் ஈடுபட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

தேசியஅறிவியல் தினம் இன்றுகொண்டாடப்படுவதைகட்டிக்காட்டியபிரதமர் இளைஞர்கள் அறிவியல் மற்றும் விஞ்ஞானிகளின் வரலாறுகுறித்துஅறிந்துகொள்ளவேண்டும் என்றுதெரிவித்தார் பிரதமர் ஆற்றிய இந்தஉரையின் முழு தமிழாக்கம் சென்னைஅகில இந்தியவானொலியில் இன்றிரவு எட்டுமணிக்குமறுஒலிபரப்பு செய்யப்படுகிறது இந்தஉரையில் தம்மைபற்றிபிரதமர் பேசியிருப்பதுபெருமிதத்திற்குரியதுஎனமதுரையைசேர்ந்தமுருகேசன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார் பொதுகுளங்களைதார்வாரியதுகுறித்துபிரதமர் பேசியிருப்பதுமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎனதிருவண்ணாமலையச் சேர்ந்தகிருஷ்ணமூர்த்திகூறினார்

இந்தராக்கெட் வெற்றிகரமாகசெலுத்தப்பட்டதற்குகுடியரசுத் துணைத் தலைவர் திருவெங்கப்யாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடி தகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் இஸ்ரோவிஞ்ஞானிகளுக்குபாராட்டுத் தெரிவித்துள்ளனர் புதுவைசட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபிதலைமயிலாளகூட்டணிவெற்றிபெறும் என்றுஅக்கட்சியின் மூத்தலைவர்களில் ஒருவரும் உள்துறைஅமைச்சருமானதிருஅமித் ஷா நம்பிக்கைதெரிவித்துள்ளார் பிஜேபிளர்பில் காரைக்காலில் நடைபெற்றபொதுக் கூட்டத்தில் கலந்துகொண்டுஅவர் பேசினார் புதுவைநலனுக்னகமத்தியஅரசுஅறிவித்ததிட்டங்களைகாங்கிரஸ் அரசுமுறையாகசெயல்படுத்தவில்லைஎன்றும் அவர் குற்றம் சாட்டினார் புதுவையில் பிஜேபிஅரசுஏற்பட்டால் இளைஞர்களுக்குவேலைவாய்ப்புகள் உருவாக்கித் தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மீனவர் நலனுக்காகமத்தியஅரசுநிறைவேற்றியதிட்டங்களையும் திருஅமித் ஷா பட்டியலிட்டார் சிறு குறு தொழில் துறையினரின் நலனில் மத்தியஅரசுஅக்கறைசெலுத்தவில்லைஎன்றுணங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்திகுற்றம் சாட்டியுள்ளார் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் அவர் கூறினார்

இதுபோன்றதலைவர்களைத்தான் மக்கள் விரும்புவதாகவும் அவர் கூறினார்

கோவைமாவட்டம் பொள்ளாச்சியிலும் அரசியல் கட்சிபிரதிநிதிகள் பங்கேற்கூட்டம் இன்றுநடைபெற்றது கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் ஈடுபடவுள்ளஅலுவலர்களுடன் ஆட்சியர் திருஜெயச்சந்திரபானுரெட்டி இன்றுஆலோசனைமேற்கொண்டார் கள்ளக்குறிச்சிமாவட்டத்தில் கூடுதல் வாக்குச்சாவடிகள் அமைப்பதுதொடர்பானஆலோசனைக் கூட்டம் இன்றநடைபெற்றது

துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் ஹர்விந்தர் சிங் பூஜா இணையும் ஆடவர் தனிறபர் பிரிவில் ராகேஷும் தங்கப் பதக்கத்தையும் ஷியாம் சுந்தர் சாமிவெள்ளிப் பதக்கமும் வென்றனர் மகளிர் தனிநபர் பிரிவில் ஜோதிபலியானும் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோதிபலியான் ஷியாம் சுந்தர் சாமி இணைவெள்ளிப் பதக்கமும் வென்றது